ஆறு சதவீதம் குறைக்கமத்திய அரசுமுடிவு செய்துள்ளது

தீவிரவாதத்திற்குஎதிரானஐ

வின் முயற்சிக்கு இந்தியாஅளித்துவரும் ஆதரவிற்கு ஐநா பொதுசெயலாளர் திருஆன்டனியோகுட்ரஸ் பாராட்டுதெரிவித்துள்ளார்

வித்தியாசத்தில் சென்னைஅணியைவென்று இறுதிபோட்டிக்குமுன்னேறியுள்ளது

பிஜேபி மூத்ததலைவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடி ஹரியானாவில் சிர்சாமற்றும் குருக்ஷேத்ரா மற்றும் புதுதில்லியில் ராம்லீவாமைதானத்தில் இன்றுநடைபெறஉள்ளபொதுகூட்டங்களில் பங்கேற்கிறாா்

காங்கிரஸ் கட்சி தலைவா் திருராகுல் காந்தி மத்தியப்பிரதேசும் மாநிலத்தில் பின்ட் மொரேனா குவாலியர் ஆகிய இடங்களில் நடைபெறஉள்ளபொதுகூட்டங்களில் பங்கேற்கஉள்ளார் அக்கட்சியின் பொதுசெயலாளர் திருமதிபிரியங்காகாந்தி தில்லியின் வடகிழக்குபகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

மின்னனுவாக்குப்பதிவு எந்திரத்துடனானஒப்புகை சீட்டைஅதிகஅளவில் எண்ணுவதுதொடர்பாகஎதிர் கட்சிபிரதிநிதிகள் நேற்று புதுதில்லியில் உள்ளதேர்தல் ஆணையத்திடம் சென்றுவலியுறுத்தினா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியதெலுங்கு தேசகட்சிதலைவரும் ஆந்திரப்பிரதேசமுதலமைச்சருமானதிருசந்திரபாபு நாயுடு தேர்தலைவெளிப்படையாகநடத்துவதுதேர்தல் ஆணையத்தின் பணிஎன்றும் இதன் மூலம் ஜனநாயகத்தைகாக்கும் வகையில் எதிர்கட்சிகள் செயலாற்றிவருவதாகவும் கூறினார் பின்னர் பேசியகாங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரானதிருஅபிஷேக் சிங்வி ஒப்புகை சீட்டைசரிபார்க்கும் எண்ணிக்கையதேர்தல் ஆணையம் அதிகரித்தால் அதற்குஉச்சநீதிமன்றத்தின் உத்தரவு தடையாக இருக்காதுஎன்றுதெரிவித்தார் இந்நிலையில் மக்களவைதேர்தலில் தங்களதுநிலையைஅறிந்துஎதிர்கட்சிகள் மின்னணுவாக்குப்பதிவு எந்திரங்கள் மீதுகந்தேகம் எழுப்புவதாகபிஜேபிதலைவர்களில் ஒருவரும் மத்தியஅமைச்சருமானதிருமுக்தர் அப்பாஸ் நக்விகூறியுள்ளார்

இது குறித்தஅறிவிப்பு அனைத்துமாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்குதெரிவிக்கப்பட்டுதிருத்திஅமைக்கப்பட்டதகுதிமதிப்பெண் அடப்படையில் இந்தாண்டுநடைபெறஉள்ளமுதுநிலைகவுன்சிலிங்கில் மாணவர்களைஅனுமதிக்குமாறுகூறப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டஒடசாமாநிலத்திற்குஆயிரம் கோடி புயலால் ருபாய் நிவாரனத் தொகையைமத்திய அரசுவிடுவித்துள்ளது

இது குறித்துவெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்தியஅமைச்சரவைசெயலாளர் திருபிகேசின்ஹாதலைமயில் தேசியபேரிடர் மேலாண்மை குழு மீட்பு மற்றும் நிவாரணபணிகளைஆய்வு செய்ததாககூறப்பட்டுள்ளது மின்சாரம் தொலைதொடர்பு பாதிக்கபட்டுள்ள மற்றம் பூரி மற்றும் புவனேஸ்வரில் முன்னுரிமைஅடிப்படையில் பணிகளைமேற்கொள்ளவேண்டுமென்றுதிருபிகேசின்ஹாகூறியுள்ளார் புவனேஸ்வரில் பெரும்பாலானமின் விநியோகம் சீர்செய்யப்பட்டுள்ளதாகவும் பூரியில் தொடர்ந்துமின் விநியோகபணிகள் நடைபெற்றுவருவதாகவும் ஒடிசாஅரசுதெரிவித்துள்ளது வங்கிசேவைகள் தொடங்கியுள்ளன ஏ டி எம் மையங்களும் மீண்டும் செயல்பட்டுவருகின்றன இதற்கிடையே இரண்டாம் கட்டதேர்வுக்குபதிவு செய்யஐந்துநாட்கள் ஜெ இ இ நீட்டிக்கமத்தியஅரசுமுடிவு செய்துள்ளது

பூரி மற்றும் புவனேஸ்வரில் தண்ணீர் சீராகவிநியோகிக்கப்பட்டுவருவதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன

மின்விழியோகம் பாதிக்கப்பட்டுள்ளகட்டாக்கில் இன்றுநிலைமைசீராகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாதத்திற்குஎதிரானஐ

பொதுசெயலாளர் திருஆன்டனியோகுட்ரஸ் பாராட்டுதெரிவித்துள்ளார்

வின் சாா்பில் தீவிரவாதிகளின் செயல்களுக்குஎதிரானஅமைப்பு ஒன்றுநேற்றுதொடங்கப்பட்டது இதற்கு இந்தியா ஐப்பான் நெதர்லாந்து கட்டார் சவுதிஅரேபியாஆகியநாடுகள் நிதிஅளித்துள்ளன இதுகுறித்து ஐ

பலப்படுத்தப்பட்டுள்ளபாதுகாப்பு மூலம் இலங்கையில் இயல்பு அன்றாடவாழ்க்கை நிலைக்குதிரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா்

மியான்மரில் உள்ளஅமெரிக்க துதரகமும் பத்திரிகையாளர்கள் விடுதலையைவரவேற்றுள்ளது

ரோஹிங்கியாக்கள் குறித்துசெய்திவெளியிட்டதற்காக இந்த இரண்டுபத்திரிகையாளர்களுக்கும் ஏழு ஆண்டுகள் சிறைதண்டனைவிதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இவர்கள் இருவரையும் கருணைஅடிப்படையில் விடுதலைசெய்யமியான்மர் அதிபர் உத்தரவிட்டார் இம்மாதம் நடைபெறவுள்ளஐரோப்பியநாடாளுமன்றத் தேர்தலில் முதல்முறையாகபிரிட்டன் கலந்து கொள்ளவிருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது பிரதமர் திருமதி தெரேசாமேதலைமையிலாளபழமைவாதக் கட்சி இந்ததேர்தலைதவிர்த்துவந்தது

ஐரோப்பிய யூளியளிவிருந்தபிரிட்டன் விலகஅந்நாட்டுநாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டதீர்மானம் நிராகரிக்கப்பட்டது

இந்தியவில்வித்தைவிளையாட்டுவீரர் லிம்பாராமின் முன்னாள் மருத்துவசிகிச்சைக்குமத்தியவிளையாட்டுத் துறைஅமைச்சகம் ஐந்துவட்சம் ரூபாய் அளித்துள்ளது இதுகுறித்துஅமைச்சகம் வெளியிட்டுள்ளடிவிட்டா் செய்தியில் இந்தியவிளையாட்டுஆணைய அதிகாரிகள் அவரைசந்தித்து இத்தொகையை அளித்ததாககூறப்பட்டுள்ளது நரம்பு சம்மந்தமானநோய்க்காகதில்லிளய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைப்பெற்றுவருகிறார்

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதிஆட்டத்திற்கு மும்பை அணிமுன்னேறியுள்ளது